இரவு மின் விளக்குகளைஅணைத்துவிட்டுஅகல்விளக்கு மெழுகுவர்த்திஉள்ளிட்ட நேற்று இதரவிளக்குகளைஏற்றினர்

காணொலிகாட்சி மூலம் ஆய்வு மேற்கொள்கிறார்

திருகாமராஜ் தெரிவித்துள்ளார்

புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் குடியரசுதுணைத்தலைவர் திருவெங்கையாநாயுடு பிரதமர் திருநரேந்திரமோடிஆகியோர் தங்களது இல்லங்களில் விளக்குஏற்றினார்

திருபன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சா் திருளடப்பாடிபழனிசாமி தமிழகத்தில் ஆளுநர் மாநிலஅமைச்சா்கள் பிஜேபிநிர்வாகிகள் ஆகியோரும் திரையுலகபிரபலங்குளும் பொதமக்குளும் ஆர்வத்துடன் விளக்குகளைஏற்றினர்

மாவட்டங்களிலும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் விளக்குககளைஏற்றினர்

இந்தநோய் தொற்றுபரவாமல் தடுப்பதற்காகமேற்கொள்ளப்பட்டுவரும் பணிகள் ஊரடங்கு உத்தரவின் செயலாக்கம் அத்தியாவசியப் பொருட்களின் சீரானவிநியோகம் ஆகியவைகுறித்துஅவர் இந்தஆய்வுக் கூட்டத்தில் கேட்டறியஉள்ளதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

மக்கள் பொது இடங்களில் எச்சில் துப்பினால் இந்தநோய் தொற்றுகூடுதலாக பரவ வாய்ப்பு இருப்பதாக இந்தியமருத்துவஆராய்ச்சிக் குழுமம் கூறியுள்ளது பொதுமக்கள் இத்தகையசெயலில் ஈடுபடவேண்டாம் என்றும்அதுகேட்டுக் கொண்டுள்ளது

காணொலிகாட்சிவாயிலாகமேற்கொள்ளஉள்ள இந்தஆலோசனையின்போது இந்தநோய் தொற்றுபரவாமல் தடுப்பதற்கானபணிகள் குறித்துவிரிவாகவிவாதிக்கவுள்ளாா் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவம்சார் பணியாளர்களுக்குதேவையானஉபகரணங்கள் கையிருப்பில் இருப்பதைஉறுதிசெய்யஎடுக்கப்பட்டநடவடிக்கைகள் குறித்தும் அவர் கேட்டறிகிறார் ரயில் பெட்டிகளைதனிமைப்படுத்தப்பட்டவார்டுகளாகமாற்றுவதில் ஏற்பட்டுள்ளமுன்னேற்றம் குறித்தும் பிரதமர் இந்தஆலோசனையின் போதுவிரிவாகஆய்வு மேற்கொள்ளவுள்ளார் இதேபோல் வரும் புதன்கிழமைஅனைத்துக் கட்சித் தலைவர்குளும் பிரதமர் ஆலோசனைநடத்தவுள்ளார்

மத்தியஅரசின் சுகாதாரதிட்டத்தின் பயனாளிகள் தனியாா் மருத்துவமனைகளிலும் ஆய்வகங்களிலும் இந்தநோய் தொற்றுக்கானபரிசோதனையை இலவசமாகசெய்துகொள்ளவாம் என்றும் கூறியுள்ளார்

நேற்றுமன்னா்குடியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார் மலைகிராமங்களில் வசிக்கும் மக்களுக்கும் நிவாரணத் தொகைஅவர்களின் இருப்பிடங்களுக்கேசென்றுவழங்கப்படுவதாககூட்டுறவுத்துறைஅமைச்சர் திருசெல்லூர் ராஜூ கூறியுள்ளார்

ஜிதேந்திரசிங் கூறியுள்ளார்

மஹாவீர் ஜெயந்தி இன்றுகொண்டாடப்படுகிறது இதனையொட்டிதலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்திவிடுத்துள்ளனர்

ஜம்மு கஷ்மீரில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்டநடவடிக்கைகளில் ஒன்பதுதீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர்